பீகாரில் இரண்டாம் கட்ட சுட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரசாரம் நாளை மாலையுடன் முடிவடைகிறது

இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குஜராத் மாநிலம் கெவாடியாவில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்தகொண்டு பாதுகாப்புப்படையினரின் ஒற்றுமைக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் ஆயிரக்கணக்கானோரை நாம் இழந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்துக்கு பாகிஸ்தான் உறுதுணையாக இருந்ததை அந்நாடே ஒப்புக்கொண்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டனார் இந்தத் தீவிரவாத தூக்குதல் சம்பவத்தை சில கட்சிகள் அரசியல் பிரச்சினையாக மாற்றியதூகக் குற்றம்சாட்டிய பிரதமர்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சினைகளை அரசியலாக்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்தார் ஒரே பாரதம் உள்ளத பாரதம் என்ற இலக்கை எட்டும் வகையில் அனைவரும் ஒற்றுமையுடன் அமைதி மற்றும் வளத்திற்காக பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிகான புதிய பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி நிலைநாட்டப்பட்டு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் வேற்றுமையில் ஒற்றுமையே நமது பலம் என்று குறிப்பிட்ட பிரதமர் சுயசார்பு இந்தியாவை நோக்கி நாடு வீறுநடை போட்டுக்கொண்டிருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் எல்லைப்பகுதியில் சாலை மேம்பாட்டுப்பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக கூறிய அவர் வளர்ச்சிக்கான தடைக்கற்கள் அனைத்தும் அகற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

பல்வேறு வளர்ச்சித்திட்டப்பணிகளையும் குஜராத் மாநிலத்தில் பிரதமர் இன்று தொடங்கிவைத்தார் குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளுடனும் காணொளி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துரையாடினார் அரசின் சேவைகளை பெறுபவர்களாக மட்டுமின்றி கொள்கைகளை வகுப்பதிலும் பொதுமக்கள் பங்கு பெற முன்வர வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் ஒற்றுமைக்கான உறுதிமொழியையும் செய்துவைத்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைபா நாயுடு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் தில்லியில் உள்ள அவரது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் ஒற்றுமைக்கான உறுதிமொழியை திரு அமித் ஷா செய்துவைத்தார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நாளைபொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தினர்

நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களின் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படுவதை உறுதி செய்யும் விதமாகவே புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருப்பதாக திரு கஸ்துாரி ரங்கன் தெரிவித்துள்ளார்

இந்த கல்விக் கொள்கை கல்வியின் பல்வேறு நிலைகளுடன் தொடர்புடையதாகவும் நாட்டின் ஒட்டுமொத்த கல்வி முறையை மாற்றியமைக்கும் விதமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

பொதுமக்களின் நலன் கருதி புறநகர் மின்சார ரயில் சேவைகள் மத்திய அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

எனினும் கடற்கரை சுற்றுலா தலங்கள் பொதமக்கள் கூடும் இடங்கள் ஆகியவை செயல்படுவதற்கான தடை தொடர்ந்து நீடிக்கும் என்று அந்த அறிக்கை கூறப்பட்டுள்ளது ஊட்டி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தற்போது நடைமுறையிலுள்ள இ பதிவு முறை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போது உள்ள நடைமுறைகளின் படி எல்வித தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டாம் கட்ட தேர்தல் இறதி கட்டத்தை எட்டியுள்ளதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன

இதனையொட்டி வாக்குப்பதிவுக்கான அளைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இடைத்தேர்தலில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிகள் தங்களது இந்த வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன இதனினடயே அரசியல் கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளை மீறக்கூடாது என்றும் விதிமுறைகளை மீறும் வேட்பாளர்கள் மீது சுட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இத்தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பு ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் நமது நாட்டில் குறைவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது